பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

ராம்நாத் கோவிந்திடம் சமர்ப்பிக்கும்

நாட்டின் பாதுகாப்பை பொறுத்தவரை அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசுடன் ஆதரவாக நிற்கவேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் உள்ள சர்தார் சரோவர் அணைக்கட்டில் அலங்கார விளக்குகளைத் தொடங்கி வைத்தார் ஒருமைப்பாட்டின் சின்னமான சர்தார் பட்டேலின் சிலை வலைதளத்தை ஐ நாவின் அலுவலக மொழிகளில் அவர் தொடங்கி வைத்தார் கெவாடியா செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள கள்ளிச் செடி வகைகள் அடங்கிய பூங்காவை அவர் தொடங்கி வைத்துப் பார்வையிட்டார் இரவு நேரத்திலும் சுற்றுலா பார்வையாளர்கள் கண்டு கழிக்கும்வகையில் வண்ணமிகு விளக்கு அலங்காரங்கள் இடம் பெற்றுள்ளன

வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று வல்லபாய் பட்டேல் நினைவு கொற்பொழிவாற்றுகிறார்

மத்திய சிறுபான்மை அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கிறார் இந்தியாவின் முதல் தகவல் ஒலிபரப்பு அமைச்சராக பதவி வகித்த வல்லபாய் பட்டேலுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நினைவு செசொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் தலைவர்கள் அறிவியலாளர்கள் வரலாற்று வல்லுநர்களும பங்கேற்கின்றனர்

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு

கோவிட் தொற்று காலத்திலும் உணவு தானியங்கள் குறைவில்லாமல் கிடைத்ததாக அமைச்சர் தெரிவித்தார்

வெங்காய விதைகளும் தடை செய்யப்பட்டதால் பற்றாக்குறை இல்லாததாக அவர் குறிப்பிட்டார்

கோயல் தெரிவித்தார் உருளைக் கிழங்கின் விலைனய குறைக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் திரு கோயல் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அண்மையில் கொண்டு வந்துள்ள விவசாய சட்டங்கள் நாட்டின் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்

நாட்டின் பாதுகாப்பை பொறுத்தவரை அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசுடன் ஆதாவாக நிற்கவேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பிகார் மாநில சுட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியில் சில தலைவர்கள் தேச விரோத உணர்ச்சிகளை தூண்டி விடுவதாக குற்றம் சாட்டினார் தேசிய முற்போக்கு கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கைக்குத் தேவைப்படும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார் ஐள் தன் வங்கிக் கணக்குகள் மூலம் பயணாளிகளுக்கு நூறு சதவிகித பயன்கள் கிடைப்பதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் காங்கிரஸ் நட்சத்திர பேச்சாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு கமல்நாத்தின் நட்சத்திர பேச்சாளர் அந்தஸ்தை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற்றுள்ளது நடத்தை விதி மீறலில் தொடர்ந்து அவர் ஈடுபட்டதால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மத்திய பிரதேச மாநில இடைத் தேர்தலிலும் அவர் அந்தஸ்தை பயன்படுத்தக் கூடாது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு கமல்நாத் முதலமைச்சர் திரு பிருத்வி ராஜ் சவானுக்கு எதிராகவும் பிஜேபி பெண் வேட்பாளரை அவமதிப்பாக பேசியதற்காக விதிமீறல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட்டில் அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது

இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறும் துபாயில் மாலை மூன்று முப்பது மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் தில்வி அணி மும்பை அணியுடன் மோதுகிறது